திட்டத்திற்குஅமைதிஅளிக்கப்படமாட்டாதுஎன்றுதமிழகஅரசுதிட்டவட்டமாகதெரிவித்துள்ளது

காங்கிரஸ் தலைவர் பதவியைதாம் ராஜினாமாசெய்துள்ளதாகதிருராகுல்காந்திகூறியுள்ளார்

பாமக மதிமுகஉள்ளிட்டகட்சிகள் வலியுறுத்தியுள்ளன

நியூசிலாந்து இடையிலானஆட்டம் தற்போதுநடைபெற்றுவருகிறது

இன்றுட்டப்பேரவையில் இப்பிரச்சினைதொடர்பாகதிமுகசார்பில் கொண்டுவரப்பட்டகவனார்ப்பு தீர்மானத்திற்குபதிலளித்துஅவர் பேசினார்

பெற்றத்தான் செய்ய மூடியூம் யாராக இருந்ததாலும் செய்யமுடியாது தமிழகத்திலேயே இதுவரைஎந்தநிறுவனத்திற்கும் வரைட்ரோகார்பன் திட்டம் சம்மந்தமாக இசைவை இன்றையதேதிவரைவழங்கவில்லை வழங்கமாட்டார்கள்

ழுதியோர் ஒய்வூதியதிட்டங் மற்றும் அன்னப்பூர்ணாதிட்டப் பயனாளிகளுக்குமின்னுகுடும்பஅட்டைகள் வழங்கப்படும் என்பனஉள்ளிட்டபல்வேறுஅறிவிப்புகளையும் திருகாமராஜ் வெளியிட்டார்

சென்னைமற்றும் தூத்துக்குடிமாவட்டங்களில் ஒருகோடி மகிப்பில் ருபாய் புதிதாககூட்டுறவு மேலாண்மைபயிற்சிநிலையங்கள் ஏற்படுத்தப்படும் தருமபுரி திருச்சி தஞ்சாவூர் மாவட்டகூட்டுறவு அச்சகங்கள் ஒன்றரைகோடி ரூபாய் செலவில் நவீனமாக்கப்படும் என்பனஉள்ளிட்டஅறிவிப்புகளைதிருசெல்லூர் ராஜூ அறிவித்தார் அஇஅதிமுகஅதிருப்திசட்டப்பேரவைஉறுப்பினர் திருகலைச்செல்வன் இன்றுமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமியைசந்தித்துபேசினார் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் பின்னர் முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படிசெயல்படபோவதாகதெரிவித்தார் உச்சநீதிமன்றதீர்ப்புகள் வெளிவரும் மொழிபட்டியலில் தமிழ் மொழியையும் சேர்த்திடவேண்டும் என்றுதிமுகதலைவர் திரு மு ஸ்டாலின் க உச்சநீதிமன்றநீதிபதியைவலியுறுத்தியுள்ளார் இன்றுவெளியிட்டுள்ளஅறிக்கையில் இக்கோரிக்கையைவிடுத்துள்ளஅவர் தீர்ப்புகள் வெளியாகும் பட்டியலில் தமிழ் இடம்பெறாததுஏமாற்றம் அளிப்பதாககுறிப்பிட்டுள்ளார்

விவசாயிகளின் வருவாயைஅதிகரிக்கும் நோக்கில் பல்வேறுபயிர்களுக்கானகுறைந்தபட்சஆதரவு விலையைஉயர்த்துவதற்குமத்தியஅமைச்சரவைஒப்புதல் அளித்துள்ளது

காங்கிரஸ் தலைவர் பதவியைதாம் ராஜினாமாசெய்துள்ளதால் புதியதலைவரைவாகதேர்ந்தெடுக்கவேண்டும் என்றகட்சியின் உயர்நிலைகுழுவைகேட்டுக்கொண்டுள்ளதாகதிருராகுல்காந்திகூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் கட்சியின் உயர்நிலை குழு உடனடியாக கூடி புதியதலைவரைதேர்ந்தெடுக்கவேண்டும் என்றுகுறிப்பிட்டார் தமதுராஜினாமாகடிதத்தையும் அவரது சமுக வலைதளப் பக்கத்தில் திருராகுல்காந்திவெளியிட்டுள்ளார் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கையில் பொதுபிரிவினருக்கானகலந்தாய்வு இன்றுதொடங்கியது

கால்நடைமருத்துவபடிப்புக்கானதரவரிசைபட்டியலைமாநிலஅமைச்சர் திருஉடுமலைராதாகிருஷ்ணன் இன்றுவெளியிட்டார் சென்னையில் நடைபெற்றநிகழ்ச்சியில் வெளியிட்டபட்டியலின்படிழுதல் மூன்று இடத்தைமாணவிகளேபெற்றுள்ளனர் இதில் தருமபுரியைச் சேர்ந்தசுவாதிமுதலிடம் பெற்றுள்ளார் மாவட்டசெய்திகள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்றுவரும் அத்திவரதர் வைபவத்தின் மூன்றாம் நாளான இன்றுஅத்திவரதர் பச்சைபட்டுடடுத்திபக்தர்களுக்குகாட்சிஅளித்தார் காஞ்சிபுர மாவட்டவேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறைவேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்படஉள்ளன

விளையாட்டுச் செய்கிகள் முதலில் உலகக் கோப்பைகிரிக்கெட் போட்டிகுறித்தசெய்திகள்

இப்போட்டியில் வெற்றிபெற்றால் மட்டுமேளளதாகஅரையிறுதிக்குதகுதிபெறும் நிலையில் இங்கிலாந்தஉள்ளது ஆஸ்திரேலியாமற்றும் இந்தியாஏற்கனவேஅரையிறுதிக்குதகுதிப் பெற்றுள்ளன